பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார் பல் மருத்துவ சிகிச்சை தொடர்பான புதிய வழிகாட்டுதல்களை மத்திய சுகாதார மற்றும் குடும்பநலத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ளது

தாண்டியுள்ளது

வைக்கப்படுவதாக தமிழகஅரசு தெரிவித்துள்ளது வங்கக்கடலில் உருவாகியுள்ள அம்பன் புயல் இன்று மேற்குவங்கத்திற்கும் பங்களாதேஷிற்கும் இடையே வலுவிழந்து தரையைக் கடக்கும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது

பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார் வழக்கமாள கால அட்டவணைப்படி இந்த ரயில்கள் இயக்கப்படும் என்று டுவிட்டர் செய்தியில் அவர் தெரிவித்துள்ளார்

இந்த ரயில்களுக்கான முன்பதிவு ஆள் லைன் மூலமாகவே மேற்கொள்ளப்படும் என்றும் மிக விரைவில் முன்பதிவு தொடங்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார்

தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் உள்ள வெளிமாநில தொழிலாளா்கள் சிறப்பு ரயில்கள் மூலம் அவர்களது சொந்த ஊர்களுக்கு அனுப்பப்பட்டு வருகின்றனர்

முன்னதாகஅவர்களுக்கு ரயில் நிலையத்தில் உடல் வெப்ப பரிசோதனை செய்யப்பட்டது உணவு பொட்டலங்களும் கிருமிநாசினி முகக்கவசும் உள்ளிட்டவை ரயில்வே சார்பில் வழங்கப்பட்டன

இந்நிலையில் மன்னார்குடி அரசு கலைக்கல்லூரி வளாகத்தில் தங்க வைக்கப்பட்டிருந்த வெளிமாநில தொழிலாளா்களுக்கு தேவையான வசதிகள் செய்து தரப்பட்டுள்ளதா என்பதை திருவாரூர் மாவட்ட குற்றவியல் நீதித்துறை நடுவர் தலைமையிலான குழுவினர் நேற்று நேரில் ஆய்வு செய்தனர்

ரயில் நிலையத்தில் மாவட்ட ஆட்சியர் திரு கோவிந்த ராவ் காவல்துறை தஞ்சை சரக டிஜஜி லோகநாதன் உள்ளிட்டோர் அத்தொழிலாளர்களை வழியனுப்பி வைத்தனர்

பெரும்பாலான பல் மருத்துவ சிகிச்சைகள் வாயை திறந்து மேற்கொள்ளப்படுவதாலும் நோயாளிகளின் பற்குழி ஈறு போன்றவற்றில் கசியும் ரத்தம் மற்றும் உமிழ்நீர் தொடர்பானவற்றை பரிசோதிக்க வேண்டியிருப்பதால் கவனமாக நடந்துகொள்ள இந்த வழிகாட்டுதல்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன

இதற்காக தேசிய புற்றுநோய் சோதனை திட்டத்திலும் சில மாற்றங்களை செய்து சுகாதாரத்துறை அமைச்சகம் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது

இந்த மண்டலத்தில் மிக அவசரமான பல் மருத்துவ சிகிச்சை மட்டும் அனுமதிக்கப்படும் அதேநேரத்தில் ஆரஞ்ச் மற்றும் பச்சை மண்டலத்தில் பல் மருத்துவ கிளினீக்குகள் செயல்பட அனுமதிக்கப்பட்டாலும் அங்கும் அவசர சிகிச்சை மட்டுமே மேற்கொள்ள அனுமதிக்கப்படும்

வாய்ப்புற்றுநோய் குறித்த தேசிய புற்றுநோய் பரிசோதனை திட்டம் மறு அறிவிப்பு வரும்வரை நிறுத்தி வைக்கப்படுவதாகவும் மத்திய அரசு வெளியிட்டுள்ள புதிய வழிகாட்டுதலில் தெரிவிக்கப்பட்டுள்ளது சிவில் விமானப் போக்குவரத்தை தொடங்குவது குறித்து மத்திய அரசு தன்னிச்சையாக முடிவெடுக்காது என்றும் மாநில அரசுகளுடன் கலந்து பேசி முடிவு செய்யும் என்றும் அத்துறைக்கான மத்திய அமைச்சா் திரு ஹா்தீப் சிங் பூரி கூறியுள்ளாா் கூட்டாட்சி தத்துவத்தின் அடிப்படையில் விமானப் போக்குவரத்தை அனுமதிக்கலாமா வேண்டாமா என்பது குறித்து சிவில் விமானப் போக்குவரத்து அமைச்சகம் மாநில அரசுகளுடன் ஆலோசனை நடத்தும் என்றும் அனுமதி கிடைத்தவுடன் போக்குவரத்து தொடஙகப்படும் என்றும் டுவிட்டர் செய்தியில் அவர் கூறியுள்ளார்

நெல்கொள்முதல் நிலையங்களில் மழையால் நெல் மூட்டைகள் சேதமடையாமல் இருக்க செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகள் குறித்து மத்திய மாநில அரசுகள் பதிலளிக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது சமீபத்தில் பெய்த மழையால் செங்கல்பட்டு மாவட்டம் மதராந்தகத்தில் பல கோடி ரூபாய் மதிப்புள்ள நெல் மூட்டைகள் சேதமடைந்தது குறித்த பத்திரிக்கைச் செய்தியை சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்துக்கொண்டது நேற்று இந்த வழக்கு விசாரணைக்கு வந்த போது நெல் மூட்டைகள் மழையால் நனையாமல் இருக்க எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள் குறித்து நீதிபதிகள் கேள்வி எழுப்பினா்

ஊரடங்கில் இருந்து சிறு குறு தொழில்களுக்கு தளா்வு அளிக்கப்பட்டுள்ளதால் தருமபுரி மாவட்டத்தில் அத்தொழிற்சாலைகள் புதிய உத்வேகத்துடன் செயல்பட தொடங்கியுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

ஊரடங்கில் இருந்து ஊரகப் பகுதிகளில் முடித்திருத்தும் நிலையங்களுக்கு நேற்றிலிருந்து தளா்வுகள் அளிக்கப்பட்டுள்ளதால் சமூக இடைவெளியுடன் பணிகள் நடைபெற உள்ளதாக நாமக்கல்லை சேர்ந்த முடித்திருத்தும் நிலைய உரிமையாளர் தெரிவித்தார் பொள்ளாச்சி ஆனைமலை புலிகள் காப்பகத்தில் தேசிய புலிகள் பாதுகாப்பு ஆணையத்தின் வழிகாட்டுதல்படி ஜிபிஎஸ்

வங்கக்கடலில் உருவாகியுள்ள அம்பன் புயல் இன்று மேற்குவங்கத்திற்கும் பங்களாதேஷிற்கும் அருகே உள்ள சுந்தரவனக் காடுகளில் வலுவிழந்து தரையைக் கடக்கும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதற்காக மேற்குவங்கம் ஒடிசா மாநிலங்களில் பேரிடர் மீட்புப்படையினர் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளனர்

புயல் காரணமாக இரு மாநிலங்களிலும் பலத்த மழை பெய்யத் தொடங்கியுள்ளது

சவூதி அரேபியா ஓமன் குவைத் கத்தார் உள்ளிட்ட வளைகுடா நாடுகளில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட இந்தியா்கள் ஏழு சிறப்பு விமானங்கள் மூவம் இன்று இந்தியாவுக்கு அழைத்து வரப்பட உள்ளனா்

பிரபாகள் நேரில் ஆய்வு செய்தாள்

காமராஜ் வழங்கினார் குஜராத் மகாராஷ்டிரா மாநிலங்களில் இருந்து துத்துக்குடி மாவட்டத்திற்கு வருவோ் சோதனைச்சாவடியில் பரிசோதிக்கப்பட்டு தனிமைப்படுத்தப்பட்ட முகாம்களில் தங்க வைக்கப்படுவார்கள் என்று மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது